கஜா புயல் நிவாரணம் கோரி பிரதமர் திரு நரேந்திரமோடியை நாளை மறுநாள் தாம் சந்திக்க இருப்பதாக முதலமைச்சர் திரு

தென்மேற்கு வங்ககடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி கே

புதுக்கோட்டை மாவட்டம் மாப்பிள்ளையார் குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புயல் சேதங்களை ஆய்வு செய்து புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவியாக காசோலைகளை இன்று வழங்கி பேசிய அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

புயல் வருவதற்கு முன்னரே முன் எச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டதால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் அனைத்து இடங்களுக்கு நிவாரணப்பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு பணிகள் சிறப்பாக செய்து வருவதாக குறிப்பிட்டார்

என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பதை ஆதாரத்துடன் மத்திய அரசிற்கு அனுப்பிவைத்து தேவையான நிதியை பெற அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவச மண்ணெண்ணெய் வழங்குவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார்

இதனிடையே புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தை பார்வையிடும் முதலமைச்சரின் பயணத்திட்டம் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து நாற்பத்து எட்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகளை நாகை தெற்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ள புயல் பாதுகாப்பு மைய கட்டிடத்தில் மாநில அமைச்சர்கள் ஒ

ஈ கொசு உற்பத்தியாகும் இடங்களை கண்டறிந்து அழிக்க சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

பிரதான வாய்க்கால் வழியாக புதிய பாசன பகுதிகளுக்கு இந்த தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

மத்திய பிரதேச மாநிலம் ஜாபுவா தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் இன்று உரையாற்றிய அவர் பணப் மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் ஊழலை முற்றிலும் தகாத்து எறிந்ததாக எடுத்துரைத்தார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி உள்ளிட்டோரும் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

பயணத்தின் கடைசி நாளான இன்று வியட்நாம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய குடியரசுத்தலைவர் இரு நாடுகளுக்கிடையே நிலவும் நட்புறவு குறித்தும் எடுத்துரைத்தார்

இவ்விழாவில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு பாராட்டு கேடயங்களையும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார் மாநில அமைச்சர்கள் திரு

நடராஜன் திருமதி